ராஜ்நாத்சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தார்

கொள்ளவேண்டுமென்றுமத்தியமாநிலஅரசுகள் கேட்டுக் கொண்டுள்ளன

உத்திரபிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கானமுதல்கட்டவாக்குப்பதிவு தற்போதநடைபெற்றுவருகிறது

ஒப்பன் நீச்சல் போட்டியில் இந்தியாஐந்து தங்கம் உப்படபத்துபதக்கங்களைவென்றது இனிவிரிவானசெய்திகள் விமானப்படதளபதிகளின் மூன்றநாள் வருடாந்திரமாநாட்டினைபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தாா் விமானப்படையின் திறனைமேலும் மேம்படுத்துவதற்கானஅம்சங்கள் குறிதது இந்தமாநாட்டில் விரிவாகவிவாதிக்கப்படஉள்ளன

மேற்பட்டதடுப்பூசிடோஸ் செலுத்தப்பட்டதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்திலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டுதடுப்பூசிசெலுத்தப்பட்டுவருகிறது இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பூசியைதயக்கமின்றிசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றுநடிகர் விவேக் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்றுசென்னையில் தடுப்பூசிசெலுத்திக் கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

பரவலைகட்டுப்படுத்துவதற்காகமேற்கொள்ளப்படவேண்டியகூடுதல் தொற்றுப் இந்தநோய் நடவடிக்கைகள் குறித்தும் தடுப்பூசிசெலுத்தும் பணிகளைவிரைவு படுத்துவதற்கானதிட்டங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தஐந்தாம கட்டதேர்தலுக்கானபிரச்சாரம் முன்கூட்டியேநேற்றுமாலையேமுடித்துக் கொள்ளப்பட்டது உத்திரபிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கானமுதல்கட்டவாக்குப்பதிவு தற்போதநடைபெற்றுவருகிறது

வாக்குஎண்ணிக்கைஅடுத்தமாதம் இரண்டாம் தேதிமேற்கொள்ளப்படும் தமிழகத்தில் அரியர் தேர்வுகள் மேமாதம் முதல் ஆன்லைன் மூலம் நடத்தவாய்ப்பு உள்ளதாகமாநிலஅரசுசென்னைஉயர்நீதிமன்றத்தில் கூறியு்ளளது அரியர் தேர்வினைரத்துசெய்துமாநிலஅரசுபிறப்பித்தஉத்தரவுக்குஎதிராகதாக்கல் செய்யப்பட்டமனுவிசாரணையின்போது இது தெரிவிக்கப்பட்டது இதனைஏற்றுக் கொண்டதலைமைநீதிபதிதிரு சஞ்ஜீவ் பானா்ஜி

ஏற்கனவேதே்வு எழுதியமாணவர்களுக்குசான்றிதழ்களைவிரைந்துவழங்க வேண்டுமென்றும் இந்தநடைமுறைகள் எட்டுவாரத்திற்குள் முடிக்கப்படவேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனா் மதுரைசித்திரைத் திருவிழாகொடியேற்றத்துடன் இன்றுதொடங்கியது

நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் சேலம் திருப்பூர் மற்றம் தருமபுரி ஈரோடுமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் இன்றுகனமழைக்குவாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது